நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தாா்

நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார்

கருத்தில்கொண்டு இரண்டுமாதகால விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளது

மக்கள் பங்களிப்புடன் கூடிய இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்ததற்காக பிரதமருக்கு தாம் நன்றி தெரிவித்து கொள்வதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது முகக்கவசம் அனிவதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் தளிநபர் இடைவெளியை கடைப்பிடிப்பது கைத்தூய்மையை பராமரிப்பது போன்றவற்றின் மூலம் இந்த நோய்த்தொற்றை தவிர்க்கலாம் என்று அவர் கூறினா் தமிழகத்தில் தான் இந்த நோய்த்தொற்றுக்காள பரிசோதனை அதிகளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

மனுக்கள் மீதான பரீசிலனை நாளை நடைபெறும்

இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் பாதுகாப்பு மற்றம் பேரிடர் காலங்களில் விமானப்படையின் பங்கு அளப்பறியது என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் விமானப்படை வீரர்களின் சாகசம் துணிவு அனைவருக்கும் உந்து சக்தியாக விளங்குகிறது என்றுகூறியுள்ளார் இந்நாளையொட்டி விமானப்படை வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத்தில் உள்ள விமானப்படை தளத்தில் இந்நாளையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ரஃபேல் போர் விமாளம் உள்ளிட்ட பல்வேறு போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கனடாவில் நடைபெற உள்ள இந்திய முதலீட்டிற்னன மாநாட்டில் பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார் களடா தொழிலதிடர்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை அறிந்துகொள்ளும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

அமெரிக்க தொழில் நிறுவளங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு மத்திய தொழில் மற்றம் வர்த்தகத்துறை அமைச்சா் திரு பியூஷ்னேயல் அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பான இணையதள கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு வரும் காலங்களிலும் தொடர்ந்து மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொழில் தொடங்குவதற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளையும் திரு

மியான்மரில் சிக்கிய தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்று சென்னை அழைத்து வரப்பட்டனர் சென்னை காசிமேட்டை சேர்ந்த இந்த மீனவர்கள் மத்திய மாநில அரசுகள் மேற்னொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மியான்மரில் இருந்து புதுதில்லி அழைத்து வரப்பட்டு பின்னா் சென்னை வந்து சேர்ந்தனர் விமான நிலையத்தில் மீன்வளத்தறை அமைச்சர் திரு ஜெயகுமார் அவர்களை வரவேற்றா்பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அந்தமாள் கடல் பகுதியில் நாளை குறைந்த தாழ்வுப்பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்ளை வாளிலை ஆய்வுமையத்திள துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார்

கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது